புதுதில்லியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள மத்திய தகவல் ஆணைய கட்டிடத்தை பிரதம் திரு நரேந்திர மோடி இன்று திறந்து வைக்கிறார்

மேகாலயாவின் புதிய முதலமைச்சராக தேசிய மக்கள் கட்சியின் தலைவர் கொள்டராட் சுங்மா இன்று பதவியேற்கிறார்

ஐ என் எக்ஸ் மீடியா வழக்கில் தமக்கு எதிராக அமலாக்கத்துறை அனுப்பியுள்ள சும்மன்களை ரத்து செய்ய கோரி முன்னாள் மத்திய அமைச்சர் திரு ப சிதம்பரத்தின் மகள் கார்த்தி சிதம்பரம் தாக்கல் செய்த மனுவை உச்சநீதிமன்றம் இன்று விசாரணைக்கு எடுத்துக்கொள்கிறது

கொழும்பில் இன்று தொடங்கும் முத்தரப்பு ட்வென்டி ட்வென்டி கிரிக்கெட் போட்டியில் தொடக்க ஆட்டத்தில் இந்தியா இலங்கை அணியை எதிர்கொள்கிறது

மலேசியாவில் நடைபெற்று வரும் அஸ்லான் ஷா ஹாக்கிப் போட்டியில் இந்திய அணி இன்று ஆஸ்திரேலியாவுடன் மோதுகிறது இனி விரிவான செய்திகள் புத்தில்லியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள மத்திய தகவல் ஆணையத்தின் கட்டடத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று திறந்து வைக்கிறார் முனிர்கா பகுதியில் கட்டப்பட்டுள்ள இந்தக் கட்டடம் தேசிய கட்டுமான கழகத்தால் ஐந்து மாடிகளுடன் நவீன வசதிகளுடன் கட்டப்பட்டுள்ளது

நாகாலாந்தில் தேசிய ஜனநாயக முன்னேற்ற கட்சியுடன் கூட்டணி அமைத்துள்ளதாகவும் அக்கட்சியுடன் இணைந்து மாநிலத்தில் ஆட்சி அமைக்கப்போவதாகவும் பிஜேபி அறிவித்துள்ளது தேசிய ஜனநாயக முன்னேற்றக் கட்சி தலைவர் திரு நெய்பியூ ரியோவை பிஜேபியின் மூத்த தலைவர் திரு ஹேமந்த பிஸ்வா சர்மா கோகிமாவில் நேற்று சந்தித்து பேசினார் அதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நாகா மக்கள் முன்னணியுடனான கூட்டணியை பிஜேபி கைவிட்டுள்ளதாகவும் தேசிய ஜனநாயக முன்னேற்றக் கட்சியுடன் இணைந்து நிலையான ஆட்சியை வழங்கவிருப்பதாகவும் தெரிவித்தார் இதனிடையே பிஜேபி என் டி பி பி கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளர் திரு நெய்பியூ ரியோ ஆளுநர் திரு பி பி ஆச்சாரியாவை சந்தித்து தமக்கு ஆதரவு அளிக்கும் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் பட்டியலை வழங்கியுள்ளார் புதிய அரசு பதவியேற்கும் விழா வரும் வியாழக்கிழமை நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் மேகாலயாவில் தேசிய மக்கள் கட்சியின் தலைவர் திரு கொன்ராட் சுங்மா அந்த மாநிலத்தின் புதிய முதலமைச்சராக இன்று காலை பதவியேற்கிறார்

திரு கொன்ராட் சங்கா மக்களவை முன்னாள் தலைவா் மறைந்த பி ஏ சங்மாவின் மகன் ஆவாா்

திரிபுராவில் புதிய முதலமைச்சரை தேர்ந்தெடுக்க பிஜேபி மற்றும் அதன் கூட்டணி கட்சியான திரிபுரா மக்கள் முன்னணியின் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டம் இன்று நடைபெறுகிறது அகர்தலாவில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் பிஜேபியின் மத்திய பார்வையாளர்களான மத்திய அமைச்சர்கள் திரு நிதின் கட்கரியும் திரு ஜுயல் ஒரமும் கலந்துகொள்கின்றனர் கூட்டத்திற்கு பின்னா் அவா்கள் தங்களது அறிக்கையை கட்சி மேலிடத்திடம் சமா்ப்பிப்பார்கள் அதன் அடிப்படையில் பிஜேபி ஆட்சி மன்றக்குழு புதிய முதலமைச்சின் பெயரை அறிவிக்கும்

முன்னதாக இந்த முறைகேடு தொடர்பாக நான்கு பேர் ஞாயிற்றுக்கிழமை கைது செய்யப்பட்டனர் அவர்களை காவலில் எடுத்து விசாரிக்க சிபிஐக்கு நீதிமன்றம் அனுமதி அளித்தது ஜம்மு கஷ்மீர் மாநிலம் ரஜோரி மாவட்டத்தில் கள்ள ரூபாய் நோட்டுகளை வைத்திருந்த ஒருவரை காவல்துறையினர் கைது செய்தனர்

ரஜோரி மாவட்டத்தின் கப்லான் கிராமத்தில் நடத்தப்பட்ட மற்றொரு சோதனையின்போது இருபத்தொன்பது

ஜார்க்கண்ட் மாநிலத்தில் மாவோயிஸ்ட் தீவிரவாதிகள் ஐந்து பேரை காவல்துறையினா் கைது செய்துள்ளனா் கிரிதி மாவட்டத்தில் நடைபெற்ற தேடுதல் நடவடிக்கையின்போது அவர்கள் கைது செய்யப்பட்டதாக மத்திய ரிசா்வ் காவல் படையின் ஐ ஜி திரு சஞ்சை ஆனந்த் லதேகள் தெரிவித்தாா் கைது செய்யப்பட்ட தீவிரவாதிகளில் ஒருவர் பற்றி தகவல் தெரிவித்தால் ஐந்து வட்ச ரூபாய் சன்மானம் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்ததாகவும் அவர் கூறினார்

ஐ என் எக்ஸ் மீடியா வழக்கில் தமக்கு எதிராக அமலாக்கத்துறை அனுப்பட்டு சம்மன்களை ரத்து செய்ய கோரி முன்னாள் மத்திய அமைச்சா் திரு ப சிதம்பரத்தின் மகன் திரு கார்த்தி சிதம்பரம் தாக்கல் செய்த மனுவை உச்சநீதிமன்றம் இன்று விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள உள்ளது ஐ என் எக்ஸ் மீடியா நிறுவனத்தின் முன்னாள் இயக்குநர் இந்திராணி முக்காஜி அளித்த வாக்கு மூலத்தின் அடிப்படையில் கார்த்தி சிதம்பரம் கைது செய்யப்பட்டார் கருப்பு பணம் முறைகேடு தொடர்பாக அமலாக்கத்துறை அவருக்கு எதிராக வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறது இந்நிலையில் தமக்கு சம்மன் அனுப்பி விசாரணை நடத்த அமவாக்கத்துறைக்கு அதிகாரம் இல்லை என்றும் அது வரம்பு மீறி செயல்படுவதாகவும் கூறி திரு கார்த்தி சிதம்பரம் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தாா் இந்த மனு தலைமை நீதிபதி திரு தீபக் மிஸ்ரா தலைமையிலான அமா்வு முன்பு இன்று விசாரணைக்கு வரவுள்ள நிலையில் திரு கார்த்தி சிதம்பரம் ஜாமீன் கோரி தாக்கல் செய்துள்ள மனுவும் இன்று விசாரணைக்க எடுத்துக்கொள்ளப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது

வழக்கமான பாடங்கள் தவிர உடற்கல்வி வாழ்க்கைத் திறன் அனுபவ ரீதியிவாள பயிற்று முறை மற்றும் மாணவர்களின் சிந்தனைத் திறனை ஊக்குவிப்பதற்காள அம்சங்கள் குறித்து கல்வியாளர்கள் பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் ஆசிரியர்கள் கருத்து தெரிவிக்கலாம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் நாட்டில் செய்தி தாள்கள் செயல்பாட்டில் அரசின் தலையீடு எதுவும் இல்லை என்று மத்திய அரசு கூறியுள்ளது இத்தொடர்பாக மாநிலங்களவையில் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் திரு ராஜ்பவர்தள் சிங் ரத்தோர் எழுத்து மூவம் அளித்த பதிலில் பத்திரிகை கதந்திரத்தை இந்திய பத்திரிகை கவுன்சில் காத்து வருவதாக தெரிவித்தார் இந்த கவுன்சில் வகுத்துள்ள நெறிமுறைகள் பத்திரிகை தா்மத்தையும் அதன் கொள்கைகளையும் எடுத்து கூறுவதாக அவர் குறிப்பிட்டார் ஜப்பான் ரானுவத்தின் தலைமை தளபதி திரு கட்கடோஷி ஹவானோ புதுதில்லியில் நேற்று கடற்படை தளபதி திரு சுனில் லம்பாவை சந்தித்து பேசினார் பாதுகாப்பு துறையில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் அதிகரிப்பது குறித்து அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தினர்

இஸ்ரேலில் செயல்படும் தமது தூதரக அலுவலகத்தை ஜெருசலேமிற்கு மாற்ற கவுதமாலா முடிவு செய்துள்ளது இஸ்ரேல் தலைநகராக ஜெருசலேம் நகரை அங்கீகரிப்பதாகவும் இந்த மாற்றம் மே மாதம் முதல் நடைமுறைக்கு வரும் என்றும் கவுதமாவா அதிபா் திரு ஜிம்மி மோரல்ஸ் கூறியுள்ளாா்

வடகொரியாவுக்கும் அமெரிக்காவும் இடையே பதற்றத்தை தணித்து இரு நாடுகளுக்கும் இடையே பேச்சுவார்த்தை தொடங்குவதற்கான வாய்ப்புகள் குறித்து இந்த குழுவினர் முயற்சிகளை மேற்கொண்டுள்ளனர் இந்தியா இலங்கை பங்களாதேஷ் ஆகிய அணிகளுக்கு இடையிலான முத்தரப்பு டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டித் தொடர் இன்று தொடங்குகிறது

இந்த போட்டியில் இந்திய அணியின் கேப்டன் விராட்கோலி மற்றும் மகேந்திர சிங் தோனிக்கு ஒய்வு அளிக்கப்பட்டுள்ளது

மலேசியாவில் ஈ போ நகரில் நடைபெற்று வரும் அஸ்லான் ஷா போட்டியில் இந்திய அணி இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது

மலேசியாவின் கோலாம்பூரில் இன்று தொடங்கும் சள்வதேச ஐஸ் ஹாக்கி கூட்டமைப்பின் மகளிய ஹாக்கிப்போட்டிகளில் இந்தியா பங்கேற்கிறது